நரேந்திர மோடி கூறியுள்ளார் அயோத்தி நிலத் தகராறு வழக்கில் உச்சநீதிமன்றம் அன்றாட விசாரணைகளை முடித்துக் கொண்டு தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் அடுத்த பருவமழைக்கு முன்பாக வெள்ள தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி உறுதியளித்துள்ளார் தமிழகம் கேரளா கர்நாடகா மற்றும் தெற்கு ஆந்திரப் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளது ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் எதிர்கட்சிகளின் நிலைப்பாடுகள் நாட்டின் முக்கிய பிரச்சனைகளில் இக்கட்சிகள் எந்த அளவு சந்தர்ப்ப வாதமாக நடந்து கொள்கின்றன என்பதையே பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று மகாராஷ்டிரா மாநிலம் அக்கோலாவில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் வேளாண்துறையை வலுப்படுத்தவும் விவசாயிகளின் நலனை மேம்படுத்தவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக தெரிவித்தார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜல்யுக்த் ஷிவர் திட்டத்தின் கீழ் நீர்வளப் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் பாராட்டினார் தொடர்ந்து பன்வல் பகுதியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பேசுகையில் இந்தியா தற்போது பெரிய பிரச்சனைகளை தீர்வுக்கு எடுத்துக் கொண்டு வருவதாகவும் உலக அளவில் இந்தியாவின் மதிப்பு உச்சத்தை எட்டிவருவதாகவும் கூறினார் அயோத்தி நிலத்தகராறு வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் அன்றாட விசாரணைகளை முடித்துக்கொண்டு தீர்ப்பை ஒத்தி வைத்துள்ளது தலைமை நீதிபதி திரு

இந்த அரசியல் சாசன அமர்வில் நீதிபதிகள் திரு

பாப்டே திரு டிஒய் சந்திரசூட் திரு அஷோக் பூஷண் திரு

நசீர் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் அமலாக்கத் துறையால் பதிவு செய்யப்பட்டுள்ள ஐஎன்எக்ஸ் மீடியா முறைக்கேடு வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு

அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று திகார் சிறையில் வைத்து திரு

சிதம்பரத்தை விசாரித்த பின்னர் அவரை கைது செய்திருப்பதாக அமலாக்கத்துறை சார்பில் முன்னதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நீதிபதி இவ்வாறு உத்தரவிட்டார் ஏனாமில் அடுத்த பருவமழைக்கு முன்பாகவே வெள்ளத் தடுப்ப பணிகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்படும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி உறுதியளித்துள்ளார்

உச்சநீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட காலக் கெடுவிற்குள் ஏனாமில் திடக்கழிவு மேலாண்மை வசதிகளை நிறுவத் தேவையிருப்பதாக அவர் கூறினார்

ஏனாம் வெங்கடேஸ்வரர் கோவில் நிர்வாகத்தின் கணக்குப் பதிவேடுகள் கடந்த பல ஆண்டுகளாக தணிக்கை செய்யப்பட வில்லை என இந்து அறநிலையத்துறை தெரிய வந்திருப்பதாகவும் அவர் கூறினார்

நேற்றம் இன்றும் ஏனாமில் தாம் மேற்கொண்ட ஆய்வுகளின் போது தம்மை வரவேற்றவர்கள் எதிர்த்தவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் கிரண்பேடி மேலும் கூறியுள்ளார்

அருண் உத்தரவிட்டுள்ளார்

வாக்குப்பதிவு நாளன்று தொகுதியில் உள்ள ஒவ்வொரு வாக்காளரும் வாக்களிக்க வருவதை உறுதிப்படுத்துவதே இதன் நோக்கம் என்று தேர்தல் துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஈரப்பத்துடன் கூடிய கிழக்கு திசை காற்று தென்னிந்திய பகுதிகளில் பரவி பரவலாக மழை பெய்துள்ள நிலையில் தமிழகம் கேரளா கர்நாடகா மற்றும் தெற்கு ஆந்திரப் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை இன்று துவங்கியுள்ளது

தற்பொழுது தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் தமிழக கடற்கரையை ஒட்டி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது அடுத்து அவரும் இரு தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் டெல்டா மாவட்டங்கள் திருவள்ளுர் காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு பாலச்சந்தரன் தெரிவித்துள்ளார்

நாம் தமிழர் கட்சித் தலைவர் திரு சீமான் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி குறித்து வெளியிட்ட கருத்துக்களை வாபஸ் பெற வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு

இன்று காமராஜ் நகர் சட்டமன்றத் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு இடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பகிரங்க மன்னிப்பு கோர சீமான் தவறினால் இன்று புதுவைக்கு வரும் சீமானுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவார்கள் என்றார் இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்காக திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் நாளை புதுவை வரவிருப்பதாக திரு நாராயணசாமி தெரிவித்தார் நேற்று புதுவை வந்த தமிழக துணைமுதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர் என் ஆர் காங்கிரசை அஇஅதிமுக புறக்கணிப்பதாக இதை எடுத்துக் கொள்ளலாமா என வியப்பு வெளியிட்டார்

ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினரும் என் ஆர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்காத நிலையில் காங்கிரஸ் கூட்டணியில் தான் அனைத்து தோழமை கட்சித் தலைவர்களும் ஒற்றுமையுடன் தேர்தல் பணியாற்றி வருவதாக திரு நாராயணசாமி குறிப்பிட்டார் புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரசு எப்போதும் துணைநிலை ஆளுநரை குறை சொல்லி வருவதாக என் ஆர் காங்கிரஸ் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் மக்கள் நலத் திட்டங்களை துணைநிலை ஆளுநர் தடைப்படுத்தும் போது அவரை குறை சொல்வது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கடமை என்றார்

தேர்தல் பணிக்கு வந்துள்ள துணைராணுவப் படையினரும் வீராம்பட்டினம் நல்வாடு பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் டி அருண் தலைமையில் நகரப் பகுதியில் சமாதானப் பேச்சுவார்த்தை நடத்த அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்கிடையே மீனவர் மோதல் குறித்து ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் மூலம் விசாரிக்க அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் மக்கள் உரிமைக் கூட்டமைப்பு கோரியுள்ளது மோதலை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதால் வீராம்பட்டிணம் நல்லவாடு கிராமங்களில் ஆண்கள் பலர் ஊரைவிட்டே ஓடிவிட்டதால் அரசு கைது நடவடிக்கைகளை நிறுத்திக் கொண்டு அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அமைப்பின் செயலர் திரு சுகுமாறன் அறிக்கை ஒன்றில் வலியுத்தி உள்ளார்

இதர ஊழியர்கள் உடனடியாக இதை தடுத்ததை தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர் இதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் வழங்க பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதியை குடிமைப்பொருள் வழங்குதுறை பாப்ஸ்கோ நிறுவனத்திடம் இருந்து தனக்கு வரவேண்டிய தொகைக்கு வரவு வைத்துவிட்டதாக கூறியும் அதை கண்டித்தும் பாப்ஸ்கோ ஊழியர்கள் ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இலவச அரிசி திட்டத்தில் எஞ்சியுள்ள நிதி மூலம் சம்பள நிலுவைகளை வழங்க பரிசீலிக்கப்படும் என குடிமைப்பொருள் வழங்குதுறை அப்போது வழங்கிய வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று இன்றைய போராட்டத்தின் போது ஊழியர்கள் குற்றம் சாட்டினர் நாட்டின் பொருளாதார மந்தநிலைக்கு மத்தியில் உள்ள பிஜேபி அரசின் பொருளாதார கொள்கைகளே காரணம் என்று கூறியும் அதை கண்டித்தும் இன்று புதுவையில் இடது சாரி கட்சிகள் தலைமை அஞ்சலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை பெருக்க ஏதுவாக முதலீடுகளை அதிகரித்தல் படித்து வேலையற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பின்மைப் படி வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளும் இப்போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டன சிபிஐ சிபிஎம் சிபிஐ எம்எல் ஆகிய கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டனர்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் அயோத்தி நிலத் தகராறு வழக்கில் உச்சநீதிமன்றம் அன்றாட விசாரணைகளை முடித்துக் கொண்டு தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் அடுத்த பருவமழைக்கு முன்பாக வெள்ள தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி உறுதியளித்துள்ளார் தமிழகம் கேரளா கர்நாடகா மற்றும் தெற்கு ஆந்திரப் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளது